காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து திரு ராகுல்காந்தி அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துள்ளார் புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதை எளிமையாக்குவதற்கான புதிய இணையதளத்தை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று அறிமுகப்படுத்தினார் தமிழக மக்களை விமர்சித்த புதுச்சேரி துணை நிலை ஆளுநரை மத்திய அரசு திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார்

உளுந்து உள்ளிட்ட பயறு வகைகளுக்கான விலையும் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய ஆயுதக் காவல் படைகளைச் சேர்ந்த செயல் பிரிவு குரூப் ஏ அதிகாரிகளுக்கு அமைப்பு ரீதியிலான குரூப் ஏ அந்தஸ்தும் நிதிப் பலனும் வழங்கும் உத்தேசத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்து இருப்பதாக தெரிவித்தார்

சமரச மையம் புதுடெல்லியில் சமரச தீர்வுகளுக்கான சர்வதேச மையம் அமைக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இவ்வாண்டு மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இந்த மசோதாவில் புதுடெல்லி சர்வதேச சமரச தீர்வு மையத்தை தேசிய முக்கியத் துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது டேட்டா தனிநபர்களின் அந்தரங்க விவரங்களை பாதுகாக்கும் வகையில் விரிவான டேட்டா பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் டேட்டா பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை ஆராய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு புதிய மசோதாவிற்கான வரைவை வெளியிட்டு பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இதனைத் தொடர்ந்து மசோதாவை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு எண்ணி இருப்பதாகவும் கூறினார் அணுமின் நிலையம் அனு மின்சார உற்பத்தி துறையில் தனியாரை அனுமதிக்க தற்போது எந்த உத்தேசமும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்று பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறி உள்ளார்

ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து திரு ராகுல்காந்தி அதிகாரப்பூர்வமாக விலகி உள்ளார் இன்று தமது ராஜினாமா கடிதத்தை டுவிட்டரில் வெளியிட்ட அவர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் நாட்டிற்கே உயிர் நாடியாக திகழ்பவை என்றும் அத்தகைய கட்சியின் தலைவராக சேவை ஆற்றியது தமக்கு கிடைத்த மிகப் பெரிய கவுரவம் என்றும் கூறி உள்ளார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு தாமே பொறுப்பு என்றும் இத்தகைய பொறுப்பேற்கும் தன்மை கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவசியம் என்பதால் காங்கிரஸ் தலைவர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாகவும் ராஜினாமா கடிதத்தில் அவர் கூறி உள்ளார் அரசியல் அதிகாரத்திற்காக தாம் ஒருபோதும் போராடவில்லை என்றும் பாரதீய ஜனதா கட்சியிடம் தமக்கு விருப்போ கோபமோ கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் முன்னதாக பேசுகையில் காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக கூடி கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றார்

நீதிபதிகள் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தனர்

தீர்ப்புகளை மொழிபெயர்த்து வெளியிடும் மொழிகளில் தமிழ் இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதேபோல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகின் மூத்த மொழியான தமிழிலும் உச்சநீதிமன்றத் தீர்ப்புகள் வெளியிடப்பட வேண்டும் தேவைப்பட்டால் அதற்கான உதவிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசிடமிருந்து உச்சநீதிமன்றம் கேட்டுப் பெறலாம் என்றும் கூறியுள்ளார் நாராயணசாமி புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அரசின் தொழில் வர்த்தகத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் ஒன்றை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று அறிமுகப்படுத்தினார்

தொழில் கொள்கை புதுவை அரசு அறிவித்த புதிய அடிப்படையில் தொழில் முனைவோர் பலர் புதுவையில் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் அண்மையில் துபாயில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தாம் கலந்து கொண்ட போது புதுச்சேரியில் முதலீடு செய்வது தொடர்பாக சுமார் ஆயிரம் தமிழர்கள் மற்றும் மலையாளிகள் தம்மை அணுகியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இண்டியன் ஆயில் நிறுவனமும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை காரைக்காலில் தொடக்க நிலம் கோரி இருப்பதாக தெரிவித்த அவர் இத்தகைய திட்டங்களால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார் கிராமப்புற புதுச்சேரியில் குடிநீர் தட்டுப்பாடு இருப்பதாக கூறப்படுவதை முதலமைச்சர் மறுத்தார்

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த திரு நாராயணசாமி புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஒஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள போதிலும் ஒஎன்ஜிசி நிறுவனம் புதுவை அரசை அணுகும் போது அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றார் இத்திட்டத்தை ரத்து செய்யுமாறு பிரதமர் மற்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வெளி மாநிலங்களில் விற்கப்படுவதால் அம்மாநிலங்களுக்கே ஜிஎஸ்டி மூலம் வருவாய் கிடைப்பதை அன்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி சபைக் கூட்டத்தில் தாம் எடுத்துக் கூறி ஜிஎஸ்டி வசூலில் ஒரு பகுதி புதுவைக்கு கிடைக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருமாறு வலியுறுத்தி இருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார்

அன்பழகன் சென்னை நகரின் குடிநீர் பிரச்சனைப் பற்றி விவகாரத்தில் தமிழக மக்களை விமர்சித்து கருத்து வெளியிட்ட புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை பதவி நீக்கம் செய்யவோ அல்லது திரும்ப அழைத்துக் கொள்ளவோ குடியரசு தலைவரும் பிரதமரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுவை சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விவகாரங்களில் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் டாக்டர் கிரண்பேடியின் கருத்துக்கள் தமிழக மக்களை அரசுக்கு எதிராக தூண்டிவிடக் கூடியவை என்றும் கூறினார் டாக்டர் கிரண்பேடி புதுச்சேரியில் இருந்து எப்போது வெளியேறுவார் என மக்கள் காத்திருப்பதால் அவர் தமது பதவியை தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திரு அன்பழகன் வலியுறுத்தினார் துணை நிலை ஆளுநருக்கு எதிராக அஇஅதிமுக சார்பில் நாளை ராஜ்நிவாஸ் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

உள்ளுர் கோட்டா கோர ஏதுவாக போலி குடியிருப்பு சான்றிதழ் பெற்றவர்கள் குட்டு வெளியாகிவிடும் என்ற அச்சம் காரணமாகவே கலந்தாய்விற்கு வராமல் போயிருக்கலாம் என்பதால் இத்தகைய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பு சான்றிதழ் பற்றிய விவரங்களை வருவாய் துறையிடம் இருந்து கோரிப் பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாணவர் பெற்றோர் நலச் சங்கத்தின் தலைவர் திரு வை பாலா கோரி உள்ளார்

தமிழக மக்களை விமர்சித்த புதுச்சேரி துணை நிலை ஆளுநரை மத்திய அரசு திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார்